தொடங்கி வைக்கிறார்

ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சுட்டம் சுட்டுமான நிறுவனங்கள் மற்றும் நுகர்வோருக்கான இடைவெளியை குறைக்க உதவியுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ஒப்புதல் அளித்துள்ளது

துபாயை சேர்ந்த தொழிலதிபர் ராஜிவ் சக்சேனாவின் ஜாமின் மனு மீது தில்லி நீதிமன்றம் இன்று விசாரணை நடத்துகிறது

இனி விரிவான செய்திகள் பிரதம் திரு நரேந்திர மோடி உத்தரகான்ட் மாநிலத்தில் இன்று பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் அம்மாநிலத்தின் ருத்ரப்பூருக்கு செல்லும் அவர் ஒருங்கிணைந்த கூட்டுறவு மேம்பாட்டுத் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் மாநிலத்தில் கிராமப் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் விவசாயம் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்கவும் இந்த திட்டம் உதவியாக அமையும் தீனதயாள் உபாத்யாயா விவசாயிகள் நலத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு கடன்கள் வழங்குவதற்கான காசோலைகளை பிரதமர் வழங்குகிறார் இந்தத் திட்டத்தின் கீழ் உத்தரகான்ட் மாநில அரசு விவசாயிகளுக்கு மிகக் குறைந்த வட்டியில் ஒரு லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்குகிறது

புதுதில்லியில் நேற்று மாலை ரியல் எஸ்டேட் தொழில்துறையினரின் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்துகொண்டு பேசிய அவர் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் சுமார் ஒன்றரை கோடி வீடுகள் ஏழை மக்களுக்காக கட்டப்பட்டுள்ளன என்றார் இதன் மூலம் சொந்த வீடு வேண்டும் என்ற ஏழைகளின் கனவை தமது அரசு நிறைவேற்றியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்தவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் புதிய இந்தியாவை நோக்கி முன்னேறுவதே அரசின் இலக்கு என்றும் அவர் கூறினார் நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்புகள் ரியல் எஸ்டேட் துறைக்கு மேலும் வலுசேர்க்கும் என்று பிரதமர் தெரிவித்தார் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சுட்டம் கட்டுமான நிறுவளங்கள் மற்றும் நுகாவோருக்கான இடைவெளியை குறைக்க உதவியுள்ளது என்றும் பிரதமர் கூறினார் கடந்த நாள்கரை ஆண்டுகளில் தமது ஆட்சி காலத்தில் இந்தியா உலக அளவில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நடப்பு மக்களவையின் கடைசி கூட்டத் தொடரின் நிறைவு நாளான நேற்று அவையில் உரையாற்றிய பிரதமர் இவ்வாறு கூறினார் அதிக மகளிர் உறுப்பினர்களை கொண்ட அவையாக நடப்பு மக்களவை திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார்

உலகநாடுகள் வெப்பமயமாதல் குறித்து ஆலோசித்து வரும் நிலையில் இந்தியா சர்வதேச சூரியகக்தி கூட்டமைப்பில் இணைந்து வெப்பமயமாதலை தடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார்

சரக்கு மற்றும் சேவைவரி நிறைவேற்றப்பட்டதால் ஒருங்கிணைப்பு மற்றம் வரி மறுசீரமைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார் மக்களவையின் அனைத்துக்கட்சித் தலைவர்களும் நேற்றைய விவாதத்தில் பங்கேற்று பேசினர் மக்களவைத்தலைவர் திருமதி கமித்ரா மகாஜனுக்கு அவை உறுப்பினர்கள் நன்றி தெரிவித்தனர் மக்களவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மாநிலங்கள் அவையும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டது பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சா் திரு நரேந்திர சிங் தோம் எதிர்கட்சிகளின் அமலியால் முத்தவாக் தடை மசோதா குடியுரிமை சுட்டத் திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை மாநிலங்கள் அவையில் நிறைவேற்ற முடியவில்லை என்றார்

குஜ்ஜார் உள்ளிட்ட ஐந்து சமுக மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஐந்து சதவித இடஒதுக்கீடு வழங்குவதற்கான மசோதா ராஜஸ்தான் சுட்டப்பேரவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது

சுட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் பிற்படுத்தப்பட்ட சமுகத்தினர் மற்றும் பிற சமுதாய மக்களின் எண்ணிக்கை குறித்த விரிவான விவரங்கள் தெரியவரும் என்றார் அகஸ்டாவெஸ்லேண்ட் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள துபாயைச்சேர்ந்த தொழிலதிபர் ராஜீவ் சக்சேனாவின் ஜாமீன் மனு தில்லி நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது சிறப்பு நீதிபதி திரு அரவிந்த்குமார் இந்த வழக்கை விசாரிக்கவுள்ளார்

இதனையடுத்து அவரது உடல்நிலை குறித்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவ அறிக்கை இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ளது

இதனிடையே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இடைத்தரகா் கிறிஸ்டியன் மைக்கேலின் ஜாமின் மனு தொடர்பான தீர்ப்பை வரும் சனிக்கிழமைக்கு நீதிமன்றம் ஒத்தி வைத்துள்ளது காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தியின் கணவர் ராபரட் வத்ரா இரண்டாவது நாளாக ஜெய்ப்பூர் அமலாக்கத்துறை அலவலகத்தில் நேற்று ஆஜரானார் ராஜஸ்தானின் பிகானார் பகுதியில் நிலமுறைகேடு புகார் தொடர்பாக அவரிடமும் அவரது தாயாரிடமும் விசாரணை நடைபெற்றது

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராணுவ தொழில்வழித்தட திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக கான்பூர் லக்னோ அலிகர் ஆக்ரா ஜான்சி சித்ரப்பூர் ஆகிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த பாதுகாப்பு துறை இணை அமைச்சா் திரு சுபாஷ் பாம்ரே இந்தத் தகவலை தெரிவித்தாா் இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் பெருகும் என்றும் சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில்நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உடான் திட்டம் நாட்டின் உள்நாட்டு விமானப்போக்குவரத்துத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது என்று அந்த துறைக்கான இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சின்ஹா கூறியுள்ளார் அகில இந்தியா வானொலிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் இந்த திட்டம் உலகிலேயே தனித்துவமானது என குறிப்பிட்டார் தில்லி விமானநிலையத்தில் நெரிசலை குறைப்பதற்காக ஹின்டான் விமான நிலையம் விரைவில் செயல்பட தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆயுர்வேதா சித்தா யுனாளி மற்றும் ஹோமியோபதி மருந்துகளுக்கு ஆன்லைன் முறையில் உரிமம் வழங்குவதற்கான இ அவுஷாதி என்ற இணையதளத்தை மத்திய ஆயுஷ்துறை அமைச்சா் திரு ஸ்ரீபத் எஸ்ஸோ நாயக் புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் வெளிப்படைத் தன்மையை அதிகரிக்கவும் தகவல் மேலாண்மையை மேம்படுத்தவும் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதில பதிவு செய்யப்படும் விண்ணப்பங்கள் குறிப்பிட்டக் காலத்திற்குள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றின் நிலைக்குறித்து குறுந்தகவல் மற்றும் ஈமெயில் மூலம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான துணைத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தப் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய நிதி அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதனால் சுமார் பத்து கோடி பழங்குடியின மக்கள் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார்

தேசிய துப்புரவுப் பணியாளர் ஆணையத்திற்கான காலவரம்பை மூன்றாண்டுகள் நீட்டிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வெளிநாடுவாழ் இந்தியா்கள் திருமன பதிவு சுட்ட மசோதாவை அழிமுகம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சணலுக்கான குறைந்தப்பட்ச ஆதரவு விலையை உயர்த்தி வழங்குதல் பாட்னா மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்டவற்றிற்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் குன்னூரில் புதிதாக வைரஸ் நோய் தடுப்பூசி உற்பத்தி பிரிவை தொடங்க அங்குள்ள பாஸ்டர் நிறுவனத்திற்கு கூடுதல் நிலம் ஒதுக்கீடு செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அமெரிக்க வர்த்தக அமைச்ச் திரு விவ்பர் ரோசின் இந்தியப்பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வா்த்தகத்துறை தெரிவித்துள்ளது

அமெரிக்காவின் மனிதாபிமாள உதவிகளை தடை செய்ததன் மூலம் மிகப்பெரிய தவறை வெளிசுலா அதிபர் திரு நிக்கோலஸ் மதுரோ செய்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் குவஹாத்தியில் நடைபெற்றுவரும் தேசிய சீனியர் பேட்மின்டன் போட்டியில் லக்ஷயாசென் மற்றும் ஹா்சீல் தானி ஆடவா் பிரிவில் நான்காவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா்

மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால் பி வி சிந்து ஆகியோர் இன்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் விளையாடுகின்றன ஆடவர் பிரிவில் சமீர் வர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் பங்கேற்கிறார்